பெரும் பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோதி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோதியின் பணிகளை உலக சுகாதார அமைப்பின் தலைவர் பாராட்டியுள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

காலமானார் அவரது மறைவுக்கு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கயசார்பு இந்தியாவின் ஆதரங்களாக வேளாண்தறையும் விவசாயிகளும் கிராமங்களும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்

கடந்த சில காலமாக வேளாண்துறை சுயமாகவே பல தடைகளிலிருந்து தன்னை விடுவித்துக கொண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இது தொடர்பாக விவசாயிகள் தம்முடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களையும் பிரதம் எடுத்துரைத்தார் தமிழகத்தில் வாழை சாகுபடியாள் நிறுவனம் தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் இது பெயருக்குத்தான் நிறுவனமே தவிர விவசாயிகள் இணைந்து ஏற்படுத்தி இருக்கும் சுங்கம் என்றும் அவர் குறிப்பிட்டாள் வடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னா தொடங்கப்பட்டுள்ள இந்த சங்கம் ஊரடங்கு காலத்தில் அருகில் இருக்கும் கிராமங்களிலிருந்து பலநூறு மெட்ரிக் கடன் காய்கறிகள் பழங்கள் வானழ ஆகியவற்றை கொள்முதல் செய்து சென்னை மாநகரின் காய்கனி அடங்கிய தொகுப்பாக உருவாக்கியதாகத் தெரிவித்தாா் இதன்மூலம் எத்தளை இளைஞா்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பாா்கள் என்றும் அவா் கூறினாா் இதில் இடைத்தரகர்கள் இல்லாததன் காரணமாக விவசாயிகளுக்கும் ஆதாயம் நுகர்வோருக்கும் ஆதாயம் என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போதுள்ள குழ்நிலையில் வேளாண் துறையில் எத்தனை புதுமைகளை புகுத்த முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை எட்ட முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஊரடங்கு காலத்தில் குடும்பத்தைச் சேர்ந்த மூத்தவர் உறுப்பினர் கதை சொல்வதன் அவசியம் குறித்தும் பிரதம் எடுத்துரைத்தார் மனித நூகரீகம் எத்தளை தொன்மையானதோ அந்த அளவுக்கு கதைகளின் வரவாறும் தொன்மையானது என்றும் அவர் கூறினார் மனிதர்களின் படைப்பாற்றலையும் புரிந்துணர்வையும் கதைகள் முன்நிறத்துவதாகவும் அவர் தெரிவித்தாா கதை சொல்வது என்பது நமது வளமான பாரம்பரியத்தின் அங்கம் என்றும் அவர் கூறினார் தமிழகத்திலும் கேரளத்திலும் வில்லுப்பாட்டு மூலம் கதை சொல்லப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதில் கதைகளும் இசையும் அனைவரையும் ஈாக்கும் வகையில் இணைந்து தரப்படுகிறது இதேபோல் பொம்மலாட்டத்திற்கும் உயிர்ப்புடைய பாரம்பரியம் இருக்கிறது என்றும் பிரதமர் கூறினார் தற்போது அறிவியலோடு இணைந்த கதைகள் சொல்லும் பாங்கு மக்களிடையே பிரபலமடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையை சேர்ந்த ஸ்ரீவித்யா வீரராகவள் கலாச்சாரத்திற்கு இசைவான கதைகளை செல்லி வருவதாகவும் பிரதமா் தெரிவித்தார் இதேபோல் பெங்களூரில் கதை சொல்லும் சங்கத்தினா் இருப்பதாகக் கூறிய பிரதமா் அவா்களதுஅனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார் அந்த சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கதை ஒன்றையும் இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தார் குடும்பத்தில் ஒவ்வொரு வாரமும் கதைகளுக்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் தேசப்பிதா மகாத்மளா காந்தியின் பொருளாதூர கருத்துக்களை பின்பற்றி இருந்தால் கயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு தற்போது தேவையே ஏற்பட்டிருக்காது என்றும் தெரிவித்தார்

முக கவசம் அணியாமல் வெளியே செல்லக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஒரு மீட்டர் இடைவெளியை அனைவரும் பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் இந்த நோய் தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்காத வரை இவைதான் நம் கையில் இருக்கும் ஆயுதம் என்றும் அவர் கூறினார் இதனை கருத்தில் கொண்டு அரசின் நெறிமுறைகளை அனைவரும் முழுமையாக பின்பற்றி ஆரோக்கியமாக இருக்க வேன்டுமென்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார்

தமிழகத்தில் உள்ள அனைத்து வாளொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

பொதுச்சபைக் கூட்டத்தில் பிரதமர் ஆற்றிய உரையில் தொற்று பற்றி குறிப்பிட்டதற்காக அவர் நன்றி கோவிட் தெரிவித்துள்ளார்

நோக்கத்திற்காக அனைத்து வளங்களையும் கூட்டாக பயன்படுத்த வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் கலாச்சார செழுமை மற்றும் சிந்தனைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐ

சபையில் வலுவாக எடுத்துரைத்துள்ளதாக பி ஜே பி தலைவர் ஜெ

நட்டா கூறியுள்ளார்

பொதுச்சபை கூட்டத்தில் காணொளிக்காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் ஐ

சபை உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தை தற்காலத் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதையும் திரு

நட்டா தமது டுவிட்டர் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா எப்போதும் அமைதி பாதுகாப்பு மற்றும் வளம் என்ற கொள்கையை கடைப்பிடித்து வரும் நிலையில் உலக அளவிலான பயங்கரவாத செயல்கள் அதன் விளைவுகள் மற்றும் கோவிட் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்த தனது செயல்பாடுகளை ஐ

சபை சுயபரிசோதனை செய்வது அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டதையும் திரு

நட்டா எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் இந்தியாவின் கலாச்சார சிறப்புகளை பிரதமர் ஐ

வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

உயிர்காக்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் விதமாக விலை நிர்ணயம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

தற்போதைய கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இத்தொற்றால் பாதிக்கப்படுவோருக்கு ஏற்படும் மூச்சுத்தின்றலுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக நாடு முழுவதும் மருத்துவ ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளது

இதனைப் பயன்படுத்தி ஆக்சிஜன் உற்பத்தியாளர்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதைத் விலை நிர்ணயம் செய்வதென தடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரசாயணம் மற்றும் உரத்துறை தெரிவித்துள்ளது முன்னாள் மத்திய அமைச்சரும் பி ஜே

யின் நிறுவனத் தலைவர்களில் ஒருவருமான திரு ஜஸ்வந்த்சிங் புதுதில்லியில் இன்று காலமானார்

ஜஸ்வந்த்சிங்கின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அரசியல் மற்றும் சமுதாயப் பணிகளில் அவர் ஆற்றிய தனித்துவமிக்க சேவைகள் காரணமாக என்றும் நினைவுகூறத்தக்கவர் திரு ஜஸ்வந்த்சிங் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய ராணுவத்திலும் பின்னர் அரசியலிலும் நாட்டிற்காக நீண்டகாலம் பணியாற்றிய கடமைவீரர் என்று கூறியுள்ள பிரதமர் அவரது மறைவுச் செய்தி அறிந்து மிகுந்த துயரம் அடைந்ததாகவும் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டிற்காக பணியாற்றிய அறிவாற்றல் மிக்க நட்சத்திரமாக ஜொலித்தவர் ஜஸ்வந்த்சிங் என புகழாரம் சூட்டியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் பி ஜே

யை கட்டமைப்பதில் முக்கியப் பங்கு வகித்தவர் அவர் என்றும் திரு ராஜ்நாத்சிங் குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தலைவர் திரு

பிர்லா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் ஜஸ்வந்த்சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

பின்னர் அரசியலில் நுழைந்த அவர் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி யுடன் இணைந்து பி ஜே

யை நிறுவிய முக்கியத் தலைவர்களில் ஒருவர் ஆவார்

மத்திய அரசின் மோட்டார் வாகன விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் வருகிற ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருமென மத்திய சாலைப் போக்குவரத்து நெடுஞ்சாலைத் துறை அறிவித்துள்ளது